இந்தநோய் தொற்றுக்கானதடுப்பூசியைவழங்குவதற்குதயாராக இருக்குமாறுமாநிலஅரசுகளைமத்தியஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது

சர்வதேசடெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கானதரவரிசைப் பட்டியலின் பேட்ஸ்மென் பிரிவில்

இனிவிரிவானசெய்திகள் நாடுமுழுவதும் சென்னைட்பட ஆறு நகரங்களில் குறுகியகால புதுமைதொழில்நுட்பத்துடன் கூடிய வீட்டுவசதிதிட்டத்திற்கானகட்டுமானபணிகளைபிரதமர் நரேந்திரமோடிகாணொலிகாட்சிவாயிலாக திரு இன்றதொடங்கிவைக்கிறார்

இதற்கிடையே தொற்றுக்கானதடுப்பு மருந்தைவிநியோகம் இந்தநோய் செய்வதற்குதயாராக இருக்குமாறுமாநிலஅரசுகளைமத்தியஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது தடுப்பு மருந்துசெலுத்துவத்தொடர்பாகமத்தியசுகாதாரத்துறைச் செயலர் திரு ராஜேஷ் பூஷண் தலைமையில் உயர்நிலைஆலோசனைக்குழுக் கூட்டம் நேற்றுநடைபெற்றது மாநிலஅரசுகளின் சுகாதாரத்துறைச் செயலர்கள் இந்தக் கூட்டத்தில் பங்கேற்றனர் தடுப்பு மருந்துசெலுத்துவதற்கானஒத்திகைநாளைநடைபெறவுள்ளநிலையில் அதுகுறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாகவிவாதிக்கப்பட்டது மாநிலங்களின் தலைநகரங்கள் மற்றும் தொலைதாரபகுதிகளிலும் இந்தஒத்திகைநடைபெறவுள்ளது

ஒத்திகைநடைபெறவுள்ள இடங்களில் தேவையானஅனைத்துமுன்னேற்பாடுகளையும் மேற்கொள்ளுமாறுமாநிலஅரசுகளுக்குமத்தியஅரசுஅறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பானவிரிவானநெறிமுறைகள் மாநிலஅரசுகளுக்குவழங்கப்பட்டுள்ளது

நேற்றுதிருச்சியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினார்

விவசாயிகள் மாணவர்கள் மகளிர் உட்படஅனைத்துரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழகஅரசுதிட்டங்களைநிறைவேற்றிவருவதாகவும் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்தார் தமிழகசட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவெற்றிபெறும் என்றுஅக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் நம்பிக்கைதெரிவித்துள்ளார்

அஇஅதிமுகஅரசுபல்வேறுதிட்டங்களைநிறைவேற்றாமல் கிடப்பில் வைத்துள்ளதாகஅவர் குற்றம் சாட்டினார் நீர்நிலைகளைதூர்வாரும் பணிகளும் முழுமையாகநடைபெறவில்லைஎன்றும் அவர் தெரிவித்தார்

பட்டயலிட்டார் விவசாயிகள் நலனுக்காகதமிழகஅரசுஎண்ணற்றதிட்டங்களைநிறைவேற்றியுள்ளதாககைத்தறித்துறைஅமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார் நடுச்சேத்திஊராட்சியில் நாகைமாவட்டம் கால்நடைமருத்துவகிளைநிலையத்தைநேற்றுதிறந்துவைத்துஅவர் பேசினார் மாநிலஅரசின் திட்டங்களைவிவசாயிகள் முழுமையாகபயன்படுத்திக் கொள்ளவேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் கிராமப்புற மக்களின் பொருளாதாரத்தைமேம்படுத்தும் நோக்கில் கறவைபசுக்கள் விலையில்வாவெள்ளாடுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுவருவதாகஅமைச்சர் கூறினார்

ஒன்றுக்கும் மேற்பட்டஊனமுற்றோருக்கானதேசியநிறுவனத்தின் சார்பில் மனநலஆலோசனைகள் வழங்கப்படுவதாகசென்னையைஅடுத்தமுட்டுக்காட்டில் உள்ளஅந்தநிறுவனத்தின் சமூக நலத்துறைபிரிவுத் தலைவர் டாக்டர் அமர்நாத் கூறியுள்ளார் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தஅவர் இதனைத் இதற்கெனகட்டணமில்லாதொலைபேசிவசதிஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார்

நேற்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

தில்லிமற்றும் அதனைச் சுற்றியுள்ளபகுதிகளில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது

சென்னைஉயர்நீதிமன்றநீதிபதிதிருவினித் கோத்தாரிகுஜராத் உயர்நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ரயில்வேவாரியத்தின் தலைவராகதிரு

தமிழ்நாடுஅரசுப் பணியாளர் தேர்வாணையத்தின் போட்டித் தேர்வுகள் தொடர்பானஆய்வுக் கூட்டம் தருமபுரி மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி கார்த்திகாதலைமையில் நடைபெற்றது

சேலம் மாவட்டவேளாண் விற்பனைக்குழுதலைவராகதிருசெல்வதுரைபொறுப்பேற்றுக் கொண்டார்